கடன் இணைந்த மானிய திட்டத்தின் கீழ் வட்டி மானிய தகுதி பெறுவதற்கான வீடுகளின் வாழிடப்பகுதி பரப்பை மத்திய அரசு உயர்த்தி அமைத்துள்ளது

ரஷ்பாவில் நடைபெற்ற உமாகானோவ் நினைவு குத்துச்சண்டைப் போட்டியில் இந்திய வீரர்கள் ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளனர் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமைச்சரவை கூட்டத்தை இன்று புதுதில்லியில் நடத்த அழைப்பு விடுத்துள்ளார் இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டனி அரசின் பெரிய திட்டங்கள் மற்றும் அலுவல் பட்டியல் ஆகியவற்றின் முன்னேற்றத்தை பிரதமர் ஆய்வு செய்வார் என்று அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்ற இல்லத்தில் நடைபெறும் இந்த முக்கிய கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் விவசாயிகளின் இன்னல்கள் மற்றும் அவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலம் நிவாரணம் வழங்க அரசின் முயற்சிகள் ஆகியவை குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் பிரதமரின் ஜன் அவ்ஷதி திட்டம் பிரதமர் பயிர் பாதுகாப்பு திட்டம் பிரதமர் உஜ்வாவா திட்டம் தொடக்க நிலை நிறுவன நிதி உதவி திட்டம் முத்ரா திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் ஆய்வு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வட்டி மாளியத்துக்காள தகுதி நெறிகளை மாற்றி அமைக்க மத்திய வீட்டு வசதி நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது

இந்த முடிவை அடுத்து கட்டுமானத்துறை பெரிதும் வேகம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்ற ஏப்ரல் மாதம் தொழில் உற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகரித்தது உற்பத்தித்துறைகரங்கத்துறை சிறப்பான செயல்பாடு மற்றும் மூலதனப் பொருட்கள் விற்பனை உயர்வு காரணமாக தொழிலியல் உற்பத்தி வீதம் அதிகரித்தது மத்திய புள்ளியியல் அலுவலகம் இதனைத் தெரிவிக்கிறது

பழங்கள் காய்கறிகள் விலை உயர்வு காரணமாக பணவீக்கம் உயர்ந்ததாக மத்திய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது எரிபொருள் பணவீக்க வீதம் ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்தது இறைச்சி மீன் முட்டை பால்பொருட்கள் பணவீக்க வீதம் சற்று குறைந்தது ஜம்மு காஷ்மீர் சாம்பா மாவட்டத்தில் சர்வதேச எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் ரானுவத்தின் துப்பாக்கியால் சுட்டதில் எல்லைப்பாதுகாப்புப் படையின் உதவி தளபதி மற்றும் நான்கு வீரர்கள் கொல்லப்பட்டனர்

இம்மாவட்டத்தின் ராம்கர் பகுதியில் நேற்று இரவு பத்து மணிக்கு சாம்லியால் நாராயண்பூர் எல்லைப்பாதுகாப்பு படையினர் நிலைகள் மீது பாகிஸ்தான் ரானுவம் எவ்வித முகாந்திரமும் இன்றி துப்பாக்கிச்சகுடு நடத்தியதாக எல்லைப் பாதுகாப்புப்படை வட்டாரங்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்

விரியின் விர மகாராஷ்டிராவில் அம்மாநில சட்டமேலவைக்கு பிஜேபி வேட்பாளர் திரு சுரேஷ் தூஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

எனினும் பீட் மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்பு உறுப்பினர்கள் சிலர் பதவி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு காரணமாக இத்தொகுதி வாக்கு எண்ணிக்கை தள்ளி வைக்கப்பட்டது

குல்லு மாவட்டத்தில் உள்ள அடல் பிஹாரி வாஜ்பாய் மலையேற்றம் மற்றும் விளையாட்டு நிறுவனத்தில் நடைபெற்ற இரண்டு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் இதைத் தெரிவித்தார்

ஐஆர்சிடிசி ஹோட்டல் கருப்பு பண மாற்றுதல் வழக்கின் ஒரு பகுதியாக அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது இந்த நிலத்தை கைப்பற்றுவதற்கு அமலாக்கத்துறைக்கு கருப்பு பண கருப்புக்சுட்ட அதிகார அமைப்பு அனுமதி அளித்தது

மனுதாரர்கள் இந்த குற்றக்காட்டு நடவடிக்கையை நிறுத்தி வைப்பதற்கு இடைக்காலத்தடை விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் புகார் கடிதத்தின் நகலை வழங்க வேண்டும் என்று வருமானவரித்துறைக்கு உத்தரவிடவேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தனர்

நிரவ் மோடி இங்கிலாந்தில்தான் உள்ளார் என்று அந்த நாடு உறுதி செய்ததை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிரவ் மோடிக்கும் மேலும் பத்து பேருக்கும் எதிரான இந்த கைது உத்தரவை கருப்பு பணத்தை மாற்றுவதை தடுப்பதற்கான சட்டம் தொடர்பான தனி நீதிபதி திரு சல்மான் அஜ்மி பிறப்பித்தார்

நிரவ் மோடி குழுமத்தின் அதிகாரம் பெற்ற கையெழுத்திடும் அதிகாரி ஃபயர் ஸ்டார் இன்டர்நேஷனல் என்ற நிரவ் மோடி நிறுவனத்தின் உயர்நிலை நிர்வாகி முன்னாள் நிதி மேலாளர் உதவி துணை மேலாளர் ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்ட நான்குபேர் இவர்கள் சென்ற மார்ச் மாதம் சிபிஐ யால் கைது செய்யப்பட்டனர் பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு தாக்கல் செய்யப்பட்ட மோசடியான படிவங்களை இவர்கள் தயாரித்தனர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது

இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் இதற்கு எதிர்ப்பு இல்லாத நிலையில் ஒப்பந்தம் செயல்படுத்தப்படும் போயிங் நிறுவனமும் இந்தியாவின் டாடா நிறுவனமும் இந்திய தொழிற்சாலையில் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களுக்கான உடல் பாகங்களை உற்பத்தி செய்ய தொடங்கிஉள்ளது எனினும் அமெரிக்கா அளித்துள்ள இந்த ஒப்புதல் அமெரிக்க உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடி விற்பனை தொடர்பானது இந்த வகையில் அமெரிக்காவின் லாக்ஹீட் மாரட்டின் ஜென்ரல் எலக்ட்ரிக் ரேத்தியான் ஆகிய பெரிய ஆயுத நிறுவனங்கள் முன்னணி ஒப்பந்தக்காரர்களாக உள்ளனர் விமானங்கள் தவிர இரவு நேரத்தில் பார்க்கக்கூடிய உணர் கருவிகள் ஜிபிஎஸ் வழிகாட்டும் கருவிகள் நூற்றுக்கணக்கான கவச எதிர்ப்பு ஹெல்ஃபயர் கருவிகள் ஸ்டிங்கர் ஏவுகணைகள் ஆகியனவும் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும் விரியின் விர ரஷ்யாவில் காஸ்பிஸ்க் நகரில் நடைபெற்ற உமாகானோவ் நினைவு குத்துச்சண்டைப் போட்டியில் இந்திய வீரர்கள் ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றனர்

மேட்ரிட் நகரில் நேற்று நடைபெற்ற ஸ்பெயினுக்கு எதிரான மகளிர் ஹாக்கிப்போட்டியில் இந்திய அணி பூஜ்யம் மூன்று என்ற கோல் கணக்கில் தோற்றுப்போனது